பன்னீர்செல்வம் தொடங்கிவைத்தார் தேசிய சீனியர் ஹாக்கிப் போட்டியில் தமிழக அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது

இந்த வளாகத்தில் நவீன துப்பாக்கிகள் உற்பத்தி செய்யப்படவுள்ளன நௌஷரிவில் நிராலி புற்றுநோய் மருத்துவமனை அமைப்பதற்கான பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைத்தார்

அப்போது பேசிய அவர் மக்கள் நலன் குறிப்பாக மக்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை கொண்டு தமது அரசு செயல்படுவதாக தெரிவித்தார் எம் ஆரோக்கியா செல்போன் செயலியையும் வீடுகளில் குப்பைகளை தனித்தனியாக சேகரிக்கும் திட்டத்தையும் பிரதமர் தொடங்கிவைத்தார்

இத்தொடர்பாக டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள அவர்

ஆயுதப் படை பிரிவின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க செய்யும்வகையில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் கூறினார் பாலியல் வன்முறை தொடர்பான வழக்கு விசாரணைகளில் ரானுவத்திற்கு இப்படை பிரிவினர் உதவிடுவர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்

நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் நலன் ஒன்றையே குறிக்கோளாகக் கொண்டு ஆற்றிவரும் சேவைகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையிலேயே இந்த விருது வழங்கப்படுவதாக ஆளுநர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் சீாமிகு நகர திட்டத்தின் கீழ்

இந்த நிகழ்ச்சியில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளையும் திரு ஒ பன்னீர்செல்வம் பயனாளிகளுக்கு வழங்கினார்

முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து இந்தத் தொகை வழங்கப்படுகிறது

அம்மாவட்டத்தின் கீழையூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஊராட்சி ஒன்றிய அலுவலக புதிய கட்டுமானப் பணிக்கான பூமி பூஜையை தொடங்கிவைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் குறைபாடுகள் களையப்பட்டு மீதமுள்ளவர்களுக்கும் நிவாரணம் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தார்

ஈரோடு பெருந்துறை சாலையில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் அரசு அனுமதியுடன் இந்த போட்டி நடைபெற்றது

நாமக்கல் மாவட்டம் பொட்டிரெட்டிப்பட்டியில் ஜல்லிக்கட்டுப் போட்டியை மாநில அமைச்சர்கள் திரு தங்கமணி திருமதி சரோஜா ஆகியோர் தொடங்கிவைத்தனர்

ஜல்லிக்கட்டு போட்டியை முன்னிட்டு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன

இதில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்கள் கருததுக்களைத் தெரிவிக்குமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார்

பிரதமின் கைபேசி செயலி மற்றும் இணையதளத்திலும் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் பௌர்ணமியை ஒட்டி நாளை கிரிவலம் நடைபெறுகிறது தை பௌர்ணமி என்பதால் அதிகளவில் வரும் பக்தர்களின் வசதிக்காக நகராட்சி நிர்வாகம் சார்பில் குடிநீர் மின்விளக்கு கழிப்பறை போன்ற வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன பாதுகாப்பிற்காக கூடுதலாக காவல்துறையினர் பணியமர்த்தப் பட்டுள்ளனர் நாளை பிற்பகல் ஒன்று பதினேழு முதல் நாளை மறுநாள் காலை பதினொன்று எட்டு வரை கிரிவலம் வர உகந்த நேரமாக் ஆலய நிர்வாகம் அறிவித்துள்ளது நாளை சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து திருவண்ணாமலை சென்று திரும்புவதற்கு தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில் வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளது மாநில அரசு போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகளும் பல்வேறு பகுதிகளிலிருந்து திருவண்ணாமலைக்கு நாளை இயக்கப்பட உள்ளன

இதன் சிறப்பம்சமான தைப்பூச ஜோதி தரிசனம் நாளை மறுநாள் காலை ஆறு மணிக்கு தொடங்கி செவ்வாய்கிழமை அதிகாலை ஐந்தரை மனி வரை ஆறு காலங்களாக ஏழு திரைகள் நீக்கி இடம்பெறுகிறது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற மாநில அரசு முன்வர வேண்டுமென்று தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த சங்கங்களின் சார்பில ்ஏழு அம்ச கோரிக்கைகள் முன் வைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இதில் மாநில அரசு உடனடியாக தலையிட்டு சம்பந்தப்பட்ட சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காண வேண்டுமென்றும் தீரு ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் புதிய தேர்வு விதி நடைமுறைகளை அண்ணா பல்கலைக்கழகம் உடனடியாக திரும்ப்பெற வேண்டுமென்று பாமக நிறுவனா் மருத்துவா் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளாா் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவா் புதிய தேர்வு விதி நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்று குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக பழைய தேர்வு விதிகளையே செயல்படுத்த அண்ணா பல்கலைக்கழகம் ்முன்வர வேண்டுமென்றும் திரு ராமதாசு கேட்டுக் கொண்டுள்ளார் மாவட்டச்செய்திகள் சிவகங்கை மாவட்டத்தில் காஞ்சிரங்குளம் முக்குடி உள்பட ஐந்து கிராம ஊராட்சிகளில் மத்திய அரசின் கிராம வளர்ச்சித் திட்டத்தின்கீழ்

தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் தமிழக அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது சென்னையில் இன்று நடைபெற்ற அரை இறுதி ஆட்ட்ததில் தமிழக அணி சூட் அவுட் முறையில் ஆறுக்கு ஐந்து என்ற கோல் கணக்கில் இந்திய விளையாட்டு வாரிய அணியை வென்றது